தேசிய குடிமைப் பணிகள் திறன் மேம்பாட்டு இயக்கம் அரசு அதிகாரிகள் புதுமையான வழிமுறைகளிலும் படைப்பாற்றல் மிக்கவர்களாகவும் செயல்பட உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கல்லூரி மற்றும் பல்கலைக் கழக இறுதி பருவத் தேர்வு மற்றும் மெட்ரோ ரயில்சேவைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது

வகை செய்யும் அவசர சுட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

சண்முகம் ஆலோசனை நடத்தவுள்ளார்

மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள கர்மயோகி எனப்படும் தேசிய குடிமைப் பணிகள் திறள் மேம்பாட்டு இயக்கம் அரசாங்கத்தில் மனிதவள நிர்வாக நடைமுறைகளை மேம்படுத்த உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் எதிர்காலத்தில் அரசு அதிகாரிகள் மேலும் ஆக்கபூர்வமாகவும் புதுமையான வழிமுறைகளிலும் வெளிப்படைத் தன்மையுடனும் படைப்பாற்றல் மிக்கவர்களாகவும் செயல்பட இந்த திட்டம் உதவிடும் என்று ட்விட்டர் செய்தியில் பிரதமர் கூறியுள்ளார் தேசிய குடிமைப் பணிகள் திறன் மேம்பாட்டு இயக்கம் தொலைநோக்கு பார்வையில் அறிவிக்கப்பட்டுள்ள வரவாற்றுச் சிறப்புமிக்க சீர்திருத்த இயக்கம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் அரசுப் பணிகளில் மிகப் பெரிய மாற்றத்தை கொண்டுவருவதை இந்த இயக்கம் லட்சியமாக கொண்டுள்ளது என்றும் தனிப்பட்ட மற்றும் நிர்வாகம் சார்ந்த திறனை வலுப்படுத்துவதற்கு இது உதவும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள பணிக் கலாச்சாரத்தை மாற்றியமைத்து புதிய பணிக் கலாச்சாரத்திற்கு வழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

இந்த திட்டத்தின் கீழ் பிரதமர் தலைமையில் மனிதவள மேம்பாட்டு ஆணையம் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர்கள் கூறினர்

இந்த செயலிகளைப் பயன்படுத்துவோர் பற்றிய விவரங்கள் இந்தியாவிற்கு வெளியே சட்டவிரோதமான வகையில் பயன்படுத்துவதாக எழுந்த புகாரின்பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

தேர்வு மையங்களுக்கு வரும்போது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றும் உடல்நிலை குன்றியிருந்தால் முன்கூட்டியே தெரியப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது நோய் கட்டுப்பாட்டு பகுதி அல்லாத பிற இடங்களில் உள்ள கல்வி நிறுவனங்களில் மட்டுமே தேர்வு நடத்த வேண்டும் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்களை தேர்வுக்கூட கண்காணிப்பாளர் மற்றும் பிற பணிகளில் ஈடுபடுத்தக் கூடாதுஎன்று கூறப்பட்டுள்ளது கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் வேறொரு தேதியில தேர்வு எழுதஏற்பாடு செய்ய வேண்டும் மாணவர்கள் மற்றும் தேர்வுக்கூட பணியாளர்கள் தங்களுக்கு தொற்று பாதிப்பு இல்லை என சுயசான்று அளிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது உரிய தனிமனித இடைவெளியுடன் தேர்வெழுதும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் அகுற்கேற்ப கூடுதலான பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கல்லூரி மற்றும் பல்கலைக் கழக இறுதிப் பருவத் தேர்வுகளை கட்டாயம் நடத்த வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளன அடுத்து அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன

ஹர்தீப்சிங் பூரி வெளியிட்டுள்ளார்

ரயில் நிலையங்களில் பயணிகள் நெரிசலை தவிர்க்கும் வகையில் ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் என்றும் தனிமனித இடைவெளியுடன் பயணம் செய்வதை ரயில்நிலைய நீர்வாகம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது ரயிலில் பயணிப்போரும் மெட்ரோ ரயில் ஊழியர்களும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் முகக்கவசம் அணியாமல் வரும் பயணிகளுக்கு ரயில் நிலையங்களில் கட்டண அடிப்படையில் முகக்கவசம் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ரயில் நிலையங்களின் நுழைவாயிலில் பயணிகளின் உடல் வெப்பத்தை மெட்ரோ பரிசோதிப்பதோடு நோய்த் தொற்றுக்கான அறிகுறி இல்வாதவர்கள் மட்டுமே பயணிக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது ஸ்மார்ட் கார்டை பயன்படுத்தியும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூவமாகவும் டிக்கெட்டுகளை பயணிகள் வாங்குவதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மத்திய மாநில அரசு துறைகளுக்கு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் விநியோகம் செய்துள்ள பொருட்களுக்கான பணத்தை குறித்த காலத்திற்குள் வழங்குவதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய மாநில அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் வைத்துள்ள நிலுவைத் தொகையை பெற்றுத்தர் தீவிரமான முயற்சிகளை தமது அமைச்சகம் மேற்கொண்டதாகவும் இதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்

நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடரில் கேள்விநேரத்தை தவிர்ப்பது என அனைத்து எதிர்க்கட்சிகளுடன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் ஒப்புக் கொள்ளப்பட்டது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் திரிணமூல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டெரிக் ஒப்ரைன் மட்டும் இந்த யோசனையை ஏற்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார்

நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படும் எந்தவொரு பிரச்சினைக்கும் பதிலளிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நாடாளுமன்ற அலுவல் குழுவில் முடிவு செய்யப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் அவையில் விவாதிக்க அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடரில் கேள்வி நேரம் இடம்பெறாது என்ற அறிவிப்பை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் முன்னெப்போதும் இல்லாத பெருந்தொற்று காலத்தில் வெளிப்படையான தகவல்களை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள கேள்விநேரம் மிகவும் அவசியமானது என்றும் அவர் கூறியுள்ளார் கேள்வி நேரத்தை ரத்து செய்வது என்பது ஜனநாயகத்தின் முக்கிய அங்கமான எதிர்க்கட்சிகளின் பங்களிப்பை குறைக்கும் செயல் என்று ட்விட்டரில் அவர் குறிப்பிட்டுள்ளார்

இதனையடுத்து

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

சண்முகம் காணொலிக் காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தவுள்ளார் தமிழகம் முழுவதும் வரும் திங்கட்கிழமை முதல் மாவட்டங்களுக்கு இடையேயான பேருந்து போக்குவரத்து சேவை தொடங்கவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன

மெகராஜ் தெரிவித்துள்ளார் நேற்று அரசு அலுவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோருடன் அந்த மலைப்பகுதியை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

பிரகலாத் ஜோஷி இந்திய கற்றுலா மற்றும் பயண மேவாண்மை நிறுவனம் தேசிய நீர் விளையாட்டு நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தினார்

கடலோரப் பகுதிகள் நதிகள் மலைகள் உள்ளிட்ட இடங்களில் நீர் சாகச விளையாட்டுகளை மேம்படுத்துவதில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்தக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் கேட்டுக் கொண்டார்

அமெரிக்கா இந்தியா உக்திசார் மற்றும் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலிக் காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் லஷ்கர் இ தொப்பா தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்புடைய நான்கு தீவிரவாதிகளை காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர்

முழுக் கட்டணத்தையும் செலுத்துமாறு பெற்றோருக்கு நிர்பந்தம் அளிக்கும் தனியார் பள்ளிகள்மீது புகார் அளிக்கலாம் என்று பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தா கூறியுள்ளார்

இன்னசென்ட் திவ்யா வழங்கினார் பிரிட்டன் நெதர்வாந்து நாடுகளிலிருந்து சென்னைக்கு சரக்கு விமானத்தில் கடத்திவரப்பட்ட ஏழு லட்சம் மதிப்பிலான போதை மாத்திரைகளை சுங்கத்துறையினர் பநிமுதல் செய்தனர் அமெிக்க ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித்நாகல் இரண்டாவது கற்றுக்கு முன்னேறியுள்ளா்